வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர்

நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாகவும் முதலமைச்சர்களுடன் காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடினார் இந்தோ சீன எல்லை நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வெள்ளிக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் நீட் தேர்வை ஒத்தி வைப்பது குறித்து பொது அறிவிப்பு எதுவும் வெளியிடப்பட வில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மோடி கொரோனா வைரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்கான எதிர்கால செயல்திட்டத்தை உருவாக்குவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாகவும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுடன் காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடினார்

கொரோனா வைரசுக்கு எதிரான தயார் நிலையை உரிய நேரத்தில் அரசு உறுதிப்படுத்தியதன் காரணமாகவே நாட்டில் குணமடைவோர் விகிதம் அதிகமாக இருப்பதாக பிரதமர் இக்கூட்டத்தில் தெரிவித்தார் கொரோனா பரிசோதனை வசதிகளை அதிகரிக்கவும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான சமுக வெறுப்பை களையவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் தொலைநிலை மருத்துவ வசதிகளை அதிக மக்களுக்கு கிடைக்கச் செய்யவும் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் தனியார் துறையினருடன் இணைந்து நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டுவரவும் கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார்

நரேந்திர மோடி கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நாட்டிற்காக உயிர்தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி பேசுகையில் ராணுவ வீரர்களின் தியாகம் வீண் போகாது என்றும் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டில் தலையிடுவோர் யாராக இருந்தாலும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் கூறினார் அமைதியை விரும்பும் நாடான இந்தியா பிராந்தியத்தின் அமைதிக்கே பாடுபட்டு வந்துள்ள போதிலும் யாரேனும் சீண்டினால் பதிலடி கொடுக்க தயாராகவே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

நரேந்திர மோடி வரும் வெள்ளிக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த மெய்நிகர் கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்தோ சீன எல்லை நிலவரங்கள் குறித்து பிரதமர் இக்கூட்டத்தில் நாட்டின் உயர்நிலை தலைவர்களுடன் விவாதிப்பார் கிழக்கு லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் அண்மையில் நிகழ்ந்த வன்முறை மோதல்களின் பின்னணியில் இக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது

நீட் விளக்கம் நீட் தேர்வை ஒத்தி வைப்பது குறித்து பொது அறிவிப்பு எதுவும் வெளியிடப்பட வில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இத்தகைய முடிவு எதையும் எடுக்க வில்லை என தேசிய தேர்வுகள் முகமை மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் தெரிவித்துக் கொண்டுள்ளது பொய்ச் செய்திகள் குறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப் பூர்வ இணையதளத்தில் வெளியாகும் தகவல்களை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பொய்ச் செய்திகளை சமுக ஊடகங்களில் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஏற்கனவே கடந்த மாதம் அறிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இது அல்லாது புதுச்சேரியைச் சேர்ந்த ஒருவர் புதுச்சேரிக்கு வெளியே வெளியே டெல்லியிலும் காரைக்காலைச் சேர்ந்த ஒருவர் மஹாராஷ்டிரா மாநிலத்திலும் சிகிச்சையில் இருப்பதாக அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார்

டாக்டர் மோகன் குமார் மேலும் கூறுகையில்

ஷாஜகான் இன்று தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நடத்தினார் தனியார் தொழிற்சாலைகளில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கடுமையாக பின்பற்ற இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை உரிய பரிசோதனைகளக்குப் பின்னர் தொழிற்சாலைகளில் அனுமதிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் திரு

அருண் தொழில்துறைச் செயலர் திருமதி பிரியதர்ஷினி மற்றும் இதர அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் காரைக்கால் காரைக்காலில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிலையில் இ பாஸ் இல்லாமல் சட்ட விரோதமாக மாவட்டத்திற்குள் நுழைபவர்கள் குறித்து பொது மக்கள் மாவட்ட கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் ஷர்மா கேட்டுக்கொண்டுள்ளார்

நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாகவும் முதலமைச்சர்களுடன் காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடினார் இந்தோ சீன எல்லை நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வெள்ளிக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் நீட் தேர்வை ஒத்தி வைப்பது குறித்து பொது அறிவிப்பு எதுவும் வெளியிடப்பட வில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது